இந்நாளைமுன்னிட்டுபிரதமர் திருநரேந்திரமோடி இன்று இந்தியகுடிமைபணிபயிற்சிஅதிகாரிகளுடன் காணொலிகாட்சிமுலம் கலந்துரையாடுகிறார்

குணமடைந்ததாகமக்கள் நல்வாழ்வுத்துறைதெரிவித்துள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியைவென்றது

இதைமுன்னிட்டுகுஜராத் மாநிலம் சபர்மதிஆற்றங்கரையில் நிறுவப்பட்டுள்ளசர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைசிலைக்குபிரதமர் இன்றுமலர்தூவிமரியாதைசெலுத்துகிறார் மத்தியகாவல்படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்நாளைமுன்னிட்டு இந்திய குடிமைப்பணிபயிற்சிஅதிகாரிகளுடன் காணொலிகாட்சிவாயிலாகபிரதமர் கலந்துரையாடுகிறார்

மின் விளக்குகளால் ஜொலிக்கும் ஒற்றுமைதோட்டத்தையும் தொடங்கிவைத்தபிரதமர் அங்குசெய்யப்பட்டுள்ளபொழுதபோக்குவசதிகளைசுற்றுலாப்பயணிகள் கண்டுகளித்து தங்களதுஅனுபவத்தைதெரிவிக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

ஒற்றுமைசிலையைசுற்றுலாபயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் படகுசேவைஉள்ளிட்ட புதியசுற்றுலாதிட்டங்களையும் பிரதமர் தொடங்கிவைத்தார் சர்தார் சரோவர் அணையில் பொருத்தப்பட்டுள்ளவண்ணமின் விளக்குகளையும் அவர் தொடங்கிவைத்தார் இங்கு செய்யப்பட்டுள்ளஏற்பாடுகள் உள்நாட்டுகற்றுலாப்பயணிகள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டுசுற்றுலாபயணிகளும் புதியஅனுபவத்தைபெறும் வகையில் இருக்கும் என்றுஅவர் கூறினார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளைமுன்னிட்டுஅவரதுவாழ்க்கையயணம் சர்கார் குறித்தநிகழ்ச்சிசென்னைஅகில இந்தியவானொலியில் ஒலிபரப்பாகிறது மாநிலசெய்திபிரிவு ஏற்பாடுசெய்துள்ள இந்தநிகழ்ச்சி இன்று இரவு மணிஒன்பதுபதினைந்துக்குஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பிரதமர் திருநரேந்திரமோடிஅறிவித்தஆதரவு விலைகாரணமாகவிவசாயிகள் கடந்தஐந்தாண்டுகளில் பருப்பு தானியவிளைச்சலைஅதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்தஆறாண்டுகளாககொள்முதலைஅரசுஅதிகரித்துள்ளதாகவும் நாடுமுவதும் போலியானநான்குகோடிகுடும்பஅட்டைகள் ரத்துசெய்யப்பட்டுள்ளதால் உரியவர்களுக்குஉணவுப்பொருட்கள் சென்றுசேருவதோடுஅரசுக்கும் கோடிகணக்கான ரூபாய் மிச்சமாகிஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெங்காயவிலையபோன்றேஉருளைக்கிழங்கு விலையும் கட்டுப்படுத்தஅரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதுஎன்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் மருத்துவபடிப்பக்கானமாணவர் சேர்க்கைவிரைவில் தொடங்கும் என்றுமீன் வளத்துறைஅமைச்சர் திருஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மருத்துவபடிப்பில் அரசுப்பள்ளிமாணவர்களுக்குஏழரைசதவீதஉள்ஒதுக்கீடுவழங்குவதற்கானசட்டமசோதாவிற்கு பன்வாரிவால் புரோஹித் நேற்றுஒப்புதல் அளித்ததைஅடுத்து

அவரைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்துநன்றிதெரிவித்தார்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

கென் மேற்குவங்ககடலில் நிலவும் வளிமண்டலசுழற்சிகாரணமாகவடகடலோரமாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைமற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஒரளவு மேகமுட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சிலபகுதிகளில் லேசானமழைபெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கியில் நேற்றுஏற்பட்டநிலநடுக்கத்திற்குஆறுபேர் உயிரிழந்தனர் ஏராளமானகட்டங்கள் சேதமடைந்தன

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியைவென்றது

இன்றுமாலைமுன்றுமுப்பதுமணிக்குதுபாயில் நடைபெறவுள்ளஆட்டத்தில் தில்லிஅணிமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது